மாலத்தீவு அருகே உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது

இச்சுப்பவத்தில் தீக்காயம் அடைந்தவர்களுக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கக்கப்பட்டு வருகிறது தரமான சிகிச்சையை உறுதி செய்ய பிளாஸ்டிக் சர்ஜரி சிறப்பு மருத்துவர் அடங்கிய மருத்துவர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது மக்கள் நல்வாழ்வுத் துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் திரு வீர ராகவ ராவ் ஆகியோர் மருத்துவனைக்கு சென்று ஆய்வு செய்தனர்

துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலர் திரு அதுல்ய மிஸ்ரா உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறினர் குரங்கனி தீ விபத்து பற்றி தெரிந்துகொள்ள தகவல் மையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

இரவு நேரமாகிவிட்டதால் நேற்று தொய்வடைந்த மீட்புப் பணிகள் அதிகாலை முதல் முடுக்கிவிடப்பட்டது

இதளிடையே உரிய அனுமதியின்றி வனப்பகுதிகளுக்கு அழைத்துச் சென்ற அங்கீகாரம் பெறாத சுற்றுலா வழிகாட்டி ராஜேஸ் என்பவரை காவல் துறையினர் கைது செய்துள்ளனர் முன்னதாக இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குரங்கனி தீ விபத்து சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றார் உரிய அனுமதியின்றி மலையேறும் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

குரங்கனி காட்டுத்தீயில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் தீக்காயத்திற்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் குணம் பெற்று வீடு திரும்ப உயர்தர சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையினரும் உரிய வழிக்காட்டுதல்களை வழங்கியிருந்தால் இதபோன்ற விபத்துக்களை தவிர்த்திருக்க முடியும் என்றும் எதிர்காவாத்தில் முன்னேச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு விடுத்துள்ள செய்தியில் மலையேற்றத்தை ஒழுங்குபடுத்தவும் மவைப்பகுதிகளில் கண்காணிப்பை வலுப்படுத்தவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் விடுத்துள்ள செய்தியில் இத்போன்ற துயர சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஆறாவது நாளாக இன்றும் நாள்முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க்கோரி அஇஅதிமுக உறுப்பினர்களும் ஆந்திராவிற்கு சிறப்பு தகுதி அளிக்க வேண்டும் என கோரி தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர்களும் தெலுங்கானாவில் வேலைவாய்ப்பிற்கான இடஒதுக்கீட்டு அதிகரிக்க வேண்டும் என தெலுங்கானா ராஷட்டிரிய சமிதி உறுப்பினர்களும் அமளியில் ஈடுபட்டனர் பஞ்சாப் நேஷனல் வங்கி நிதி முறைகேடு குறித்து காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் கடந்த வாரம் நாடாளுமன்ற இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டதால் பணிகள் முடங்கின இந்நிலையில் விடுமுறைக்குப் பிறகு இன்று இருஅவைகளும் கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இதனால் மதியம் வரை மக்களவையும் மாநிலங்களவையும் ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில் பிற்பகலிலும் அமளி தொடர்ந்ததால் நாள் முழுவதும் இரண்டு அவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டன

சும்மந்தப்பட்டவர் தமக்கு நெருங்கியவர்கள் பெயரில் வைத்துள்ள பினாமி சொத்துக்களை முடக்கவும் இச்சுட்டம் வழிவகை செய்கிறது நிதித்துறை இணையமைச்சர் திரு சிவபிரதாப் சுக்லா கடும் அமளிக்கிடையே நிதி நிறுவனங்கள் சுட்டத்திருத்த மசோதாவையும் தாக்கல் செய்தார் இம்மசோதா நிதி நிறுவனங்கள் கண்ணியமான முறையில் பொது மக்களிடமிருந்து டெபாசிட்டுகளை பெறுவதற்கு வழிவகை செய்கிறது தொழில் போட்டி காரணமாக அதிக சலுகைகளுடன் சேமிப்பு திட்டங்களை அறிவிப்பதையும் இம்மசோதா கட்டுப்படுத்துகிறது மேட்டுர் அணையிலிருந்து தேவையான வண்டல் மண்ணை விவசாயிகள் எடுத்துக்கொள்ளலாம் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இதுவரை அம்மா இருசக்கர வாகனத்திற்காக மூன்றரை லட்சும் பேர் பதிவு செய்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் தகுதி உள்ளவர்களுக்கு மானிய விலையில் அவை வழங்கப்படும் என்றார்

இராமேஸ்வரம் பகுதியல் கூலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது கடந்த மூன்று நாட்களாக மூாயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் கடலுக்கு செல்லவில்லை

நீதிபதிகள் திரு அருண் மிஸ்ரா திரு நவீன் சின்ஹா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் ஏர்செல் மாக்சிஸ் ஒப்பந்த வழக்கு உள்ளிட்ட இரண்டு ஜி அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பான அனைத்து வழக்குகளிலும் புலன் விசாரணையும் தற்போதைய நிலை குறித்த அறிக்கையை இரண்டு வாரத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டது

சிபிஐ விசாரணை முடிந்த பின்பு தனி நீதிபதி திரு சுனில் ராணா முன்பு திரு கார்த்தி சிதம்பரம் ஆஜர்படுத்தப்பட்டார் தொடர்ந்து அவரை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டிய தேவை இல்லை என்று சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டதையடுத்து நீதிபதி இவ்வாறு உத்தரவிட்டார்